இந்தியா சீனா இடையேயான முறைசாரா கூட்டத்தின் இரண்டாம் நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு லி ஜின்பிங் ஆகியோர் தொடர்ந்து பேச்சுகளை மேற்கொள்ள உள்ளனர்

தப்புறவு மற்றம் சாதாரப்பனிகளில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மருத்துவமனைகளுக்கு காயகல்ப் விருதினை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வழங்கினார்

உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கணைகள் மேரி கோம் போர்கொஹைன் ஜமுனா போரா ஆகியோா் இன்று அரையிறுதி கற்றில் பங்கேற்கின்றனா்

இனி விரிவான செய்திகள் இந்தியா சீனா இடையேயான முறைசாரா கூட்டத்தின் இரண்டாம் நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் ஆகியோர் தொடர்ந்து பேச்சுகளை மேற்கொள்ள உள்ளனர்

நேற்று மாலை மாமல்வபரம் கடற்கரை கோயில் வளாகத்தில் இயற்கை சூழலில் இருதலைவரும் சந்தித்து பேசினார்கள் பின்னர் நடைபெற்ற கலாச்சார நிகழ்ச்சிகளை அவர்கள் கண்டு ரசித்தனா் அதை தொடர்ந்து நடைபெற்ற இரவு விருந்தில் இருவரும் கலந்துகொண்டனர் இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் திரு விஜய் கோகலே சுமார் ஐந்து மணி நேரம் இரு தலைவர்களும் நாட்டின் எதிர்காலம் நிர்வாகம் ஆகியவை குறித்து விவாதித்ததாக கூறினார் அப்போது இருநாடுகளுக்கிடையேயான பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்த பிரதமர் திரு மோடியுடன் இணைந்து செயல்பட சீன அதிபர் திரு ஸி ஜின்பிய் ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்டார் இருதரப்பு வர்த்தகம் குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக திரு கோகலே கூறினா் இருநாடுகளுக்கும் அச்சறுத்தவாக விளங்கும் தீவிரவாதத்தை அனுமதிக்கூடாது என்று அவர்கள் கூறியதாக தெரிவித்தார் முன்னதாக மாமல்லபுர கடற்கரை கோயிலின் வரவாறு குறித்து சீன அதிபருக்கு பிரதம் எடுத்துரைத்தார் தமிழ் மற்றும் புத்தமதம் மூலம் இந்தியா மற்றும் சீனாவில் உள்ள ஃப்யூஜியான் மாகாணமிடையே தொடர்பு இருப்பது குறித்தும் இதன் மூவம் இரு நாடுகளுக்கிடையே நீண்ட கால கலாச்சார வரலாறு உள்ளது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த சீன அதிபருக்கு கலாச்சார முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது தமக்கு அளிக்கப்பட்ட இந்த வரவேற்பிற்கு சீன அதிபா் திரு ஸி ஜின்பிங் பிரதமா் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டர்

குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு காமோரோஸ் அதிபர் அசாலி அசவ்மானி ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஆப்பிரிக்க நாடுகளான காமோரோஸ் மற்றும் சியரா லியோன் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு குடியரசுத் துணைத் தலைவர் காமோரோஸ் நாட்டில் அந்நாட்டு அதிபருடன் பேச்சு நடத்தினார் அப்போது பேசிய அவர் அண்டை நாடுகளுடன் அமைதியான நட்புறவை இந்தியா பராமரிக்க விரும்புவதாகக் கூறினார் காமோரோஸ் அதிபர் பேசிய போது ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவின் மீது முழு நம்பிக்கைக்கொண்டிருப்பதாகக் கூறினார் பின்னர் காமோரோஸ் நாட்டின் மிக உயரிய விருதான கிரீன் கிரஸெண்ட் விருதை அந்நாட்டு அதிபர் அசாலி அசவ்மானி குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவுக்கு வழங்கினார்

வில் இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பொதுச்சபையில் குழந்தைகள் உரிமைகள் தொடர்பாக உரையாற்றிய ஐ

வுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி செயலாளா் திருமதி பலோமி திரிபாதி ஜம்மு னஷ்மீர் பகுதியில் வாழும் குழந்தைகளின் நிலைகுறித்து பாகிஸ்தான் தவறான தகவல்கள் அளித்துவருவதாக குற்றம் சாட்டினாா் கடந்த புதன் கிழமை அன்று உரையாற்றிய ஐ

துப்புறவு மற்றும் காதாரப்பணிகளில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய அரசு நிறுவனங்கள் மாவட்ட மருத்துவமனைகள் சுகாதார மையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு காயகவ்ப் விருதினை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வழங்கினார் இவ்விழாவில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு விருதடன் மூன்று கோடி ரூபாயும் புதுச்சேரி ஜவஹர்லால் முதுநிலை மருத்துவக்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு ஒன்றரை கோடி ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது சண்டிகர் முதுநிலை மருத்துவக்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தில்லி சப்தர்ஜன் மருத்துவமனை புவனேஸ்வர் மருத்துவமனை ஆகியவற்றிற்கும் பரிசுகள் வழங்கபட்டது இந்தியா பங்ளாதேஷ் இடையே கடற்படை ரோந்து கப்பலின் கூட்டுப்பயிற்சி வங்காளாவிரிகுடாவில் தொடங்கியது இது குறித்து இந்திய கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏவுக்கனையை தாக்கி அழிக்கக்கூடிய ஐஎன்

சுகாதாரப் பணியாளர்கள் ஊரகப் பகுதிகளில் மாதத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறையாவது எவே செய்ய வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளாா் கர்நாடக மாநிலம் மைசூரு அருகே வறுமா என்ற கிராமத்தில் நடைபெற்ற உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய அவர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை குறித்த விழிப்புணர்வு மருத்துவ மாணவர்கள் ஏற்படுத்த வேண்டுமென்று கூறினார் மக்களுக்கு தடங்கலற்ற மின்சாரம் வழங்கும் வகையில் மின்உற்பத்தித் துறை நிலையான எளிதான உற்பத்தியில் ஈடுபடும்வரை நாடு வளர்ச்சியடைந்த நாடாக மாற இயலாது என்று மத்திய மின்சாரம் புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தித் துறை இணையமைச்சர் திரு

குஜராத் மாநிலம் கேவாடியாவில் நேற்று மாநில யூனியன் பிரதேச மின்சாரத்துறை அமைச்சர்களின் இரண்டு நாள் மாநாட்டை அவர் தொடங்கி வைத்துப் பேசினார் மின்சார உற்பத்தித் துறை முதலீடுகளை ஈரக்கும் வகையில் செயல்படுவது அவசியம் என்று அவர் கூறினார் மின்சார உற்பத்தியாளர்களுக்கு உரிய தொகைகளை உரிய காலகட்டத்தில் மின்சார விநியோக நிறுவனங்கள் வழங்கிவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

நடப்பாண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு எத்தியோப்பியா பிரதமா் திரு அபி அகமத் அலிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது

ஆஸ்லோவில் வரும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்படவுள்ளது

இந்திய பந்து வீச்சாளர்கள் உமேஷ் யாதவ் இரண்டு விக்கெட்டையும் மொகமது ஷமி ஒரு விக்கெட்டையும் எடுத்துள்ளனர்

தனது சொந்த தேசிய சாதனையை முறியடித்துள்ளார்